என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்

இயங்குவதற்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது

நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர்

விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

கொண்டிருக்கிறது இனி விரிவான செய்கிகள் நடப்பாண்டில் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் ஒரு புதிய சாதனை அளவை எட்டும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்

போதிய அளவு நீர் இல்லாத சூழ்நிலையிலும் நவீன பாசன முறைகளை கடைப்பிடித்து கடந்த ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் மாநிலம் சாதனை அளவை கடந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக மத்திய அரசின் கிருஷி கா்மான் விருதினை ஐந்து முறை பெற்றுள்ளதையும் அவா் குறிப்பிட்டுள்ளார்

பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக பரப்பில் பயிர் சாகுபடி மேற்கொண்டு உயர் விளைச்சல் பெற்றிட வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவாசயிகளை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி பணியை மேற்கொள்வதற்கு தேவையான பயிர்க்கடன் வசதியை பெறுவதற்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வட்டியில்லா கடன் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை மத்திய அரசு ரத்து செய்யக்கூடாது என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமா் திரு நரேந்திரமோடியை வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் குடிசைவாழ் மக்கள் கைத்தறி நெசவாளா்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் சட்டத்திருத்தத்தை திரும்பப்பெற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளாா் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கும் முடிவை மாநில அரசுகளிடமே விட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மாநில அரசுகள் வாங்கும் கடனை தங்களது வரிவருவாயிலிருந்து திரும்பச் செலுத்துகின்றள என்றும் இந்த கடன் மத்திய அரசின் மானியம் இல்லை என்று தெளிவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு இதுபோன்ற நிதி சீர்திருத்த முடிவுகளை எடுக்கும் முன் மாநில அரசுகளுடன் கலந்து பேசி ஒருமித்த முடிவை மேற்கொள்ள வேண்டுமென தாம் வலியுறத்துவதாகவும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

காய்ச்சல் சளி இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலே மக்களுக்கு பரிசோதனை செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் மட்டும் இன்று முதல் முடித்திருத்தும் நிலையங்கள் இயங்குவதற்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தளர்வு சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதி இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரகப் பகுதிகளில் முடித்திருத்தும் நிலையங்களில் பணிபுரியும் தொழிலாளா்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக சமூக இடைவெளியை பின்பற்றமாறும் கையுறை அணிந்து முடித்திருத்துமாறும் முகக்கவசங்கள் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் முடித்திருத்தும் நிலையங்களில் முழுமையாக ஒரு நாளைக்கு ஐந்து முறை கிருமிநாசினி தெளிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அடிக்கடி சோப்பு கொண்டு கை கழுவ வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் முடித்திருத்தும் நிலையங்களுக்கான விரிவான வழிமுறைகளை அரசு தனியாக வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

கேசி வீரமணி கூறியுள்ளார்

வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் செய்தியில் நான்காவது கட்ட ஊரடங்கில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளை அவர் வரவேற்றுள்ளார் இந்த நோய்த்தொற்று நம்மிடையே நீண்டகாலம் இருக்கும் என்றும் அதற்கேற்ப நமது பழக்கவழக்கங்களை மாற்றிக் கொள்ள வேன்டுமென்றும் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்வதற்கு முன்வர வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நோய்த்தொற்று குறித்த அச்சததை மக்களிடையே ஏற்படுத்தாமல் சரியான அறிவியல் பூர்வமான தகவல்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் இந்தியா முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகளை கோவிட் மேற்கொண்டதன் காரணமாக அதிக பாதிப்புகள் ஏற்படாமல் தற்காத்து கொண்டதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர்ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் கூட்டதில் நேற்று காணொலி காட்சி மூலம் கலந்துகொண்டு அவர் பேசினார் இக்கூட்டத்தில் இந்தியா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை அவர் விவரித்தார் தொற்று நோயைக் கட்டுப்படுத்துவதற்கு சமுதாய அளவில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியர்களை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு

கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு ஆசிய மண்டல அளவிலும் இருதரப்பு ஒத்துழைப்பு மூலமாகவும் நடவடிக்கைக்ள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார்

சென்னையில் உள்ள காவலர்கள் குடும்பத்தினருக்கு கிருமிநாசினி சோப்பு முகக்கவசம் மற்றும் கபசர குடிநீர் அடங்கிய தொகுப்பிளை அவர்களது இல்லத்திற்கே சென்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் கானை கிராமத்தில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாள் ஜெயக்குமா் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினாா் மதுரை மாவட்டத்தில் இருந்து வெளிமாநில தொழிலாளா்கள் அவா்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்பு மேற்கொள்ளப்படும் மருத்துவப் பரிசோதனையை மாவட்ட ஆட்சியர் திரு வினய் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

நாகர்கோவிலில் பொதுமக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் நடமாடும் மீன் விற்பனை அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது